வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

மருத்துவ கண்காணிப்பு தீவிரமாக உள்ளதால் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என்று மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

இடையேயான பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்

ரவிதஹியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

இந்த நிகழ்ச்சியினை அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலியின் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் என்ற கைபேசி சேவையிலும் கேட்கலாம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் நியூஸ் பிரதம மந்திரியின் அலுவலகம் மற்றும் மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூ டியூப் சேனல்களில் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்கலாம் பிரதமரின் உரைக்குப்பின் மாநில மொழிகளில் இந்த உரை ஒலிபரப்பாகும் இதன் மறு ஒலிபரப்பு இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் ஒடிஸா மாநிலம் கட்டாக்கில் நேற்று தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இப்போட்டிகளை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் விளையாட்டுத்துறையில் புரட்சி ஏற்படுத்தும் போட்டியாகவும் இந்திய விளையாட்டு துறையில்எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போட்டியாகவும் இது விளங்கும் என்றும் கூறினார்

இந்த விளையாட்டுப்போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டுப்போட்டி சர்வதேச சும்பியன்களை உருவாக்குவதாக அவர் குறிப்பிட்டார் விரைவில் சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயாள விளையாட்டுப்போட்டி நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஒடிசா மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டுப்போட்டி தமது மாநிலத்தில் நடத்துவதற்கு முன்வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டார் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் தேவையில்லாமல் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்த ஆய்வு கூட்டம் அமைச்சரவை செயலாளர் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன மேலும் மாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் கொரோனா வைரஸ் தாக்குதலை சமாளிக்கும் விதத்தில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டது மருத்துவ கண்காணிப்பு தீவிரமாக உள்ளதால் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என்று மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள தரமிக்க மருத்துவ தறை நிபுணர்கள் இதற்கு முன் எபோலா நிஃபா வைரஸ் மற்றும் ஸ்வைன் ப்ளு பாதிப்புகளை திறமையுடன் சமாளித்தனர் என்று அவர் கூறினார் மும்பையில் நேற்று சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனத்தின் நிர்வாக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டி பேசிய அவர் உலக ககாதார நிறுவனத்தின் அனைவருக்கும் சுகாதாரம் என்ற இலக்கை அடையும் விதத்தில் இந்தியா முன்னேறியுள்ளதாகவும் இதனை மற்ற நாடுகளும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவ நிபுணர்கள் என்ற இலக்கையும் இந்தியா தற்போது எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நாளை வருகிறார் அவரது வருகையின் மூலம் இருநாடுகளுக்கு இடையேயான பொருளாதாரம் மற்றும் எரிசக்தித்துறையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்தவும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் அமைதி மற்றும் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இரு நாட்டு தலைவர்களும் பேசவுள்ளனர்

உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ள அகமதாபாத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பங்கேற்கும் நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வட்சத்திற்கும் அதிகமானோர் நேரில் பங்கேற்கவுள்ளனர் சர்வதேச நிதித்துறையில் ஏற்படும் இடர்பாடுகளை கண்டறிந்து களையும் விதத்தில் புதிய கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்

பெண்கள் இளைஞர்கள் சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதத்தில் உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் வளர்ந்து வரும் சரிசுமற்ற வளர்ச்சி காரணமாக சர்வதேச அளவில் நிதித்துறை சவால்களை சந்தித்து வருவதாகவும் அதன் காரணமாக மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை அமைச்சகத்தின் டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது மந்த நிலைக்கான காரணத்தை கண்டறிந்து அதற்கான தீர்வை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து எடுக்க வேண்டும் என்ற திருமதி நிர்மலா சீத்தாராமன் கேட்டுக்கொண்டுள்ளதாக நிதியளமச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் ஸ்டாண்ட் அப் இந்தியா மற்றும் ஸ்டெப் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் முத்ரா திட்டம சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் அந்தக் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் புதுமை மற்றும் தொழில்முளைவோர் வளர்ச்சியில் நிதி ஆயோக்கின் அடல் புதுமை காண் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களின் கற்பனைத்திறன் ஆர்வம் மற்றும் புதுமைகளை படைக்கும் விதத்தில் அடல் டிங்கரிங் வேபராட்டரிஸ் நாட்டில் உள்ள பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

தில்பாக்சிங் செய்தியாளர்களிடம் ஸ்ரீநகரில் நேற்று தெரிவித்தார்

அதேபோல் சிசிடிவி பதிவுகளையும் சிறை நிர்வாகத்தினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் இதனையடுத்து கூடுதல் நீதிபதி திரு தர்மேந்திர ராணா இம்மனுவை தள்ளுபடி செய்தார்

இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் முன்னாள் தலைவர் திரு அமர்கிருஷ்ணா கோஷுக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதித்து மும்பை நீதிமன்றம் தீர்ப்பளித்தள்ளது வருமானத்திற்கு அதிகமாள சொத்து சேர்த்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தி வந்தது

இந்தியாவின் பஜ்ரங் புனியா கவ்ரவ் பாலியன் மற்றும் சத்தியவார்த் கடியன் ஆகியோர் வெள்ளிப்பதக்கங்களை வென்றனர்